வேட்புமவுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன

ஐயாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது தேசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன

ஆகியோர் முதல் சுற்று ஆட்டத்தில் தோல்வியடைந்தனர் இனி விரிவான செய்திகள் மத்திய அரசின் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீது நான்குவார காலத்திற்குள் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதுவரை இச்சட்டத்திற்கு தடை விதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாித்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ பாப்டே தலைமையிலான அம்வு இந்த மனுக்கள் அரசியல் சாசன அம்வுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று கூறியுள்ளது

குடியுரிஸம திருத்தச் சட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்றும் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டுப் பணிகளை தள்ளிவைக்குமாறும் சில மனுக்களில் கூறப்பட்டிருந்தது தில்லி சட்டப் பேரவைத் தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் வெள்ளிக்கிழமை கடைசி நாளாகும்

தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வேட்புமனு தாக்கல் செய்தார் அவர் போட்டியிடும் தொகுதியில் பிஜேபி வேட்பாளராக திரு சுனில் யாதவும் காங்கிரஸ் வேட்பாளராக திரு ரோமேஷ் சபர்வாலும் போட்டியிடுகின்றனர் தில்லி முதலமைக்கா் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தபோது மாவட்ட தேர்தல் அதிகாரி வேண்டுமென்றே காலதாமதம் செய்யவில்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவிவரும் தகவலை ஆணையம் மறுத்துள்ளது தேர்தல் அதிகாரி வேட்பாளர்களிடமிருந்து மனுக்களை பெற்று தகவல்களை சரிபார்த்த பின்னரே மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்படுவதாக ஆணையம் கூறியுள்ளது

மகாத்மாகாந்தியின் நினைவைப் போற்றும் வகையில் ஆஃப்ரிக்காவில் இந்தியா ஏற்பாடு செய்துள்ள முதலாவது மாநாட்டு மையத்தை வெளியுறவு அமைச்சர் திரு

ஜெய்சங்கர் நைஜீரிய அதிபர் மகமடவ் இஸோஃபவ் வுடன் இணைந்து நேற்று தொடங்கி வைத்தார் மகாத்மாகாந்தி சர்வதேச மாநாட்டு மையம் இந்தியா நைஜீரியா நட்புறவின் முக்கிய அடையாளம் என்றும் ஆஃப்ரிக்கா குறித்த இந்தியாவின் உறுதிப்பாட்டு சின்னம் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அிறக்கையில் கூறியுள்ளது

முன்னதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நைஜீரிய பிரதமர் திரு பிரிகி ராஃபினியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்தார் நைஜீரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கல்லா அங்கோராவை சந்தித்து பேச்சுக்கள் நடத்தினார் நைஜீரியாவில் சாலை கட்டமைப்பு மின் வசதி சூரிகக்தி உற்பத்தி மற்றும் பாதுகாப்பான குடிநீர் திட்டங்களுக்கு இந்தியா கடனுதவி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது திரு ஜெய்சங்கள் தமது நைஜீரிய பயணத்தை முடித்துக் கொண்டு துனிசியா செல்லவுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது குடியரசுதின கொண்டாட்டங்களுக்கான ஆயத்தப் பணிகள் புதுதில்லியில் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன

பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் சா்பில் நவீன வகையிலான மின்னனு போரையும் சமாளிப்பதற்கேற்ற பாதுகாப்பு சாதனங்களை வடிவமைப்பது இதில் முக்கிய இடம்பெறுவதாக அரசு கூறியுள்ளது உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் பாதுகாப்பு சாதனங்களை தயாரிப்பதற்கான நிறுவனங்களைபும் பாதுகாப்பு கொள்முதல் குழு தேர்வு செய்துள்ளது இதில் ஒரு பகுதியாக இந்தியாவில் ஆறு நீர்மூழ்கி கப்பல்கள் உருவாக்கப்படும் கல்வி மேம்பாட்டிற்கும் திறன் மேம்பாட்டிற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் ஆந்திரப் பிரதேசம் நெல்லூர் மாவட்டத்தில் வெங்கடாச்சலம் என்ற இடத்தில் மாணவர்களுடன் அவர் நடத்திய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்தார் இந்தியாவில் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் சர்வதேச கல்வி நிறுவனங்களுக்கு நிகராக நமது கல்வி நிறுவனங்களை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இளைஞர்களிடையே தேவை அடிப்படையில் திறள்களை உருவாக்க திறன் இந்தியா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப் படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சீனாவில் பரவிவரும் நாவல் கரோணா வைரஸ் நோப்த் தொற்று இந்தியாவில் வரவாமல் இருப்பதற்கு விமான நிலையங்களில் நவீன நோய் கண்டுபிடிக்கும் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன தில்லி மும்பை கொல்கத்தா சென்ளை பெங்களூரு ஹைதராபாத் கொச்சின் விமான நிலையங்களில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சீனா மற்றும் ஹாங்காங்கிலிருந்து வரும் அனைத்து பயணிகளும் சோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த சோதனையை விரிவுபடுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளது தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முண்டன்துறை புலிகள் சரணாலயத்தில் புலிகள் கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது

அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் கணக்கெடுக்கும் பணிகள் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என்று கூறினார் புலி நரி சிறுத்தை உள்ளிட்ட புலால் உண்ணும் விலங்குகள் குறித்து முதல்கட்ட கணக்கெடுப்பும் யானை மான் உள்ளிட்ட தாவர வகைகளை உண்ணும் விலங்குகள் குறித்த இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பும் நடைறும் என்று அவர் தெரிவித்தார் இந்த சுமயத்தில் சுற்றுலாப் பயணிகள் தங்களது பயணங்களை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார்

கிராமங்களில் வசிப்பவர்களுக்கு அரசின் திட்டப் பயன்கள் ஏற்கனவே கிடைத்துள்ளதா என்பது குறித்தும் திட்டங்கள் மூவம் பன்பெறுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் குறித்தும் அவர்கள் விவரமாக எடுத்துரைத்தனர் குறைபாடுகளை கேட்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் அமைச்சா்கள் ஈடுபட்டுள்ளனர்

நிறைவு விழாவில் அஸ்ஸாம் மாநில முதலமைச்ச் திரு ச்பானந்த சோனாவால் மத்திய அமைச்சா்கள் திரு கிரண் ரிஜிஜூ திரு ராமேஷ்வா் தெலி ஆகியோா் கலந்து கொள்கின்றனா் இந்த விழாவில் கலாச்சார நிகழ்ச்சிகளும் சீன தற்காப்பு கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறும் என்று விளையாட்டு அமைப்பின் தலைமை நிா்வாக அதிகாரி அவிநாஸ் ஜோஷி கூறியுள்ளார்

குத்துச்சண்டை டென்னிஸ் நீச்சல் மற்றும் பளுதாக்கும் இன்று நடைபெறவுள்ளன

ஹரியானா இரண்டாவது இடத்திலும் தில்லி மூன்றாவது இடத்திலும் உள்ளன

சென்னையில் நடைபெற்று வரும் பிரிமீயர் பேட்மிண்டன் லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு இன்று ஒடிசாவை எதிர்கொள்கிறது